இந்த தாக்குதல் குறித்து விசாரிக்க சிறப்புக்குழுவை அதிபர் மைத்ரிபால சிநிசேனா அமைத்துள்ளார்

நாளை நடைபெறவுள்ள மூன்றாம்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவிற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்து விட்டன காங்கிரஸ் கட்சி தில்லி தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஷீலா தீட்ஷித் வடகிழக்கு தில்லி தொகுதியில் போட்டியிடுகிறார் தோஹாவில் நடைபெறும் ஆசிய தடகளப் போட்டியில் இந்திய வீரர்களும் வீராங்கனைகளும் ஐந்து பதக்கங்களை வென்றுள்ளார்கள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று ராஜஸ்தான் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது

உயிரிழந்தவர்களில் லட்சுமி நாராயண் சந்திரசேகர் மற்றும் ரமேஷ் ஆகியோர் இந்தியர்கள் இந்த குண்டுவெடிப்பு சும்பவம் குறித்து விசாரணை நடத்த ஒய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிறப்பு குழுவை அந்த நாட்டின் அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா அறிவித்துள்ளார் இந்தக்குழு இரண்டு வாரத்தில் அறிக்கையை தாக்க்ல் செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அங்குள்ள பண்டாரநாயகே சர்வதேச விமான நிலையம் அருகே ஆறடி நீளமுள்ள வெடிகுண்டு கைப்பற்றப்பட்டு செயலிழக்க செய்ய்ப்பட்டுள்ளது இலங்கையின் கேந்திரமான இடங்கள் அனைத்திலும் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது

பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மறு அறிவிப்பு வரும்வரை திறக்கப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நாளை நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட தேர்தலில் பல முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அந்த கட்சியின் மூத்தத் தலைவர் திரு சசி தருர் சமாஜ்வாதி தலைவர் திரு முலாயம்சிங் யாதவ் ஆர் ஜே டி தலைவர் திரு சரத் யாதவ் ஆகியோர் இந்த தேர்தலில் களத்தில் உள்ளார்கள்

தேர்தலை சுமூகமாக நடத்த தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன உத்தரபிரதேசத்தில் பத்து தொகுதிகளுக்கு மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் தேர்தல் அலுவலர்கள் விரைந்துள்ளார்கள்

சட்டீஸ்கரில் நாளை நடக்கும் வாக்குப்பதிவுடன் அந்த மாநிலத்தின் ஏழு தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு நிறைவடைகிறது

தேர்தலை சுமூகமான நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

பூரி தொகுதியில் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சாம்பித் பத்ரா காங்கிரஸ் வேட்பாளர் திரு சத்யபிரகாஷ் நாயக் பிஜு ஜனதாதள் வேட்பாளர் திரு பினாகி மிஷ்ரா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள்

நாட்டின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையானால் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அறிவித்திருக்கிறார் மத்தியபிரதேசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் தேசத் துரோக சுட்டத்தை நீக்கப்போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ள விஷயத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி மௌனமாக இருக்காது என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி மக்களவை தேர்தலில் போட்டியிடும் ஆறு வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட்டது தலைநகர் தில்லியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லி முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஷீலா தீட்ஷித் வடகிழக்கு தில்லி தொகுதியிலும் திரு அஜய் மக்கன் புதுதில்லி தொகுதியிலும் மஹபால் மிஷ்ரா மேற்கு தில்லியிலும் போட்டியிடுகிறார்கள் சாந்தினி சவுக் தொகுதியில் அரவிந்தர் சிங் லவுலியும் வடமேற்கு தில்லி தொகுதியில் ராஜேஷ் லிலோத்தியாவும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் ஹரியானா மாநிலத்தின் மூன்று தொகுதிகளுக்கு ஜனநாயக காங்கிரஸ் தனது வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் வேட்பாளருமான திரு பூபிந்தர் சிங்ஹுடா போட்டியிடும் சோனிபட் தொகுதியில் திரு திக்விஜய் சௌத்தாலா நிறுத்தப்படுகிறார் குருஷேத்ரா தொகுதியில் திரு ஜெய்பகவன் ஷர்மாவும் குர்கான் தொகுதியில் திரு மஹ்மூத் கானும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் மக்களவை தேர்தலில் அரியானாவின் ஐந்து தொகுதிகளுக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் திரு பூபிந்தர் சிங் ஹுடா சோனிபட் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் ஃபரிதாபாத் தொகுதி வேட்பாளர் மாற்றப்பட்டு அவதார் சிங் நிறுத்தப்படுகிறார் பிஜேபியும் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தில்லி சாந்தினி சவுக் தொகுதியில் மீண்டும் நிறுத்தப்படுகிறார் மாநில பிஜேபி தலைவர் திரு மனோஜ திவாரி வடகிழக்கு தில்லி தொகுதியிலிருந்தும் திரு பர்வேஷ் வர்மா மேற்கு தில்லி தொகுதியிலிருந்தும் திரு ரமேஷ் பிதூரி தெற்கு தில்லியிலிருந்தும் போட்டியிடுகிறார்கள் மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் தொகுதியில் நிறுத்தப்படுகிறார் பூமி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நாம் வாழும் இந்த பூமித்தாயை பாதுகாக்கவும் பருவநிலை மாற்ற பிரச்சனைக்கு தீர்வு கண்டு நீடித்த் வளர்ச்சியை நிலைநாட்டவும் இந்தியா தொடர்ந்து பணியாற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

திருச்சியை அடுத்துள்ள துறையூரில் சித்ரா பவுர்ணமியை முன்னிட்டு கோயிலில் நடந்த பிடிக்காசு வழங்கும் விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர்

உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்ற தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு வட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்க தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இதன்படி அந்த நாட்டின் உள்ளாட்சி தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்று அதன் தேர்தல் ஆணைய செயலாளர் திரு ஹலாலுதின் அஹமத் தெரிவித்திருக்கிறார் இந்த வாக்குப்பதிவு இய்ந்திரங்கள் உயர் தொழில்நுட்பத்துடன் வலுப்படுத்தப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மூன்றாம் பாலினத்தவரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் பங்களாதேஷ் தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது மத்தியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேசிய குடியுரிமை பதிவு சட்டம் செயல்படுத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

பங்களாதேஷ்அகதிகள் மற்றும் சிறுபான்மை மதத்தவர் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்

பயங்கரவாதம் முறிபடிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் எதிர்க்கட்சிகளுக்கு ஒருமித்த தலைவர் எவரும் இல்லை என்றும் நாடடின் பாதுகாப்பு விஷயத்தில் எந்த கொள்கையும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையத்தை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திருமதி மம்தா பானர்ஜி விமர்சித்திருப்பது அவரது இயலாமையை காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்குப்பதிவின்போது பாதுகாப்பு அளிக்க மத்திய துணை ராணுவப் படையினர் நிறுத்தப்படுவதால் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க முன்வருமாறு திரு அமித் ஷா அழைப்பு விடுத்தார்

ஐ பில் எல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை தில்லி அணி எதிர்கொள்கிறது